மாநிலத்தில் புதிதாகதொழில் தொடங்கும் போதஉள்ளூர் மக்களுக்குவேலைவாய்ப்பு கிடைப்பதுஉறுதிசெய்யப்பட்டுள்ளதாகதொழில்துறைஅமைச்சர் திருளம் சிசும்பத் கூறியிருக்கிறார் உலகக்கோப்பைகிரிக்கெட் இறுதிப்போட்டிக்குநியூசிலாந்துதகுதிபெற்றுள்ளது

புதுதில்லியில் நேற்றுநடைபெற்றபிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையிலானபொருளாதாரவிவகாரங்களுக்கானமத்தியஅமைச்சரவைக் கூட்டக்கில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாகபின்னர் செய்தியாளர்களிடம் பேசியமத்தியஅமைச்சரதிருபிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் நாடெங்கிலும் உள்ளகிராமச்சாலைகளைமேம்படுத்தவும் கிராமப்புறங்களில் உள்ளவேளாண் விளைபொருள் சந்தைகள் மேல்நிலைப் பள்ளிகள் மருத்துமனைகள் ஆகியவற்றைகுடியிருப்புகளுடன் இணைப்பதற்கும் இத்திட்டம் வழிவகுக்கும் என்றும் திருபிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

பாலியல் குற்றங்களிலிருந்தகுழந்தைகளைபாதுகாக்கவகைசெய்யும் போஸ்கோசட்டத்தைதிருத்தமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது குழந்தைகளுக்குஎதிரானபாலியல் வன்கொடுமைசம்பவங்களில் ஈடுபடுவோருக்குஅதிகபட்சமாகமரணதண்டனைவிதிக்கும் வகையில் இச்சட்டம் திருத்தப்படும் என்றுமத்தியஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் குழந்தைகளைஆபாசமாகபடம் எடுப்பவர்களுக்குசிறைத் தண்டனையும் அபராதமும் விதிக்கவும் இச்சட்டத்திருத்தம் வகைசெய்கிறது இதுபோன்றகுற்றங்களுக்குஎளிதாக இலக்காகும் குழந்தைகளைகாப்பாற்றவும் அவர்களின் பாதுகாப்பைஉறுதிப்படுத்தவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளசுட்டத்திருத்தம் உதவும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நடப்பு நாடாளுமன்றக் கூட்டத்தொடரில் திருநங்கைகள் மசோதாஅறிமுகப்படுத்தப்படும் என்றும் சமூகப் பொருளாதார கல்விரீதியாகதிருநங்கைகளுக்குஅதிகாரமளிக்க இச்சட்டம் வகைசெய்யும் என்றும் திருபிரகாஷ் ஜவ்டேகர் மேலும் கூறினார் கடந்த மூன்றுஆண்டுகளில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் முதலாவதுஅணுஉலையின் உற்பத்திஎட்டுமுறைநிறுத்தப்பட்டதாகபிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் கூறியிருக்கிறார் மக்களவையில் நேற்றுகேள்விநேரத்தின் போது இதனைத் தெரிவித்தஅவர் எரிபொருள் நிரப்ப இரண்டுமுறையும் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகளுக்காக ஆறு முறையும் நிறுத்தப்பட்டதாகக் கூறினார் அந்தஅனுஉலைபோதுமானஅளவு மின்உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆவடியிலிருந்து ப்ரீபெரும்புதுர் வழியாககூடுவாஞ்சேரிக்குரயில்பாதைஅமைப்பதற்கானசாத்தியக்கூறுகள் குறித்துஆராயப்படு வ என்றுமக்களவையில் மத்தியஅமைச்சர் திருபியூஷ் கோயல் கூறினார் இதுதொடர்பாகமக்களவையில் எழுப்பப்பட்டகேள்விக்குபதிலளித்தஅவர் நாடுமுவதம் ரயில் தொடர்பு வசதி இல்வாதபகுதிகளில் அந்தசேவையைக் கொண்டுவரஅரசுமுயன்றுவருகிறதுஎன்றார்

சட்டப்பேரவையில் நேற்றுதொழிவாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறைமானியக்கோரிக்கைமீதானவிவாதத்திற்குபதிலளித்துப் பேசுகையில் இதனைத் தெரிவித்தஅவர் மேம்பாட்டுகழகத்தால் தமிழ்நாடுதிறன் அங்கீகரிக்கப்பட்டமத்திய மாநிலபயிற்சிநிறுவனங்கள் மற்றும் முன்னணிதனியார் பயிற்சிநிறுவனங்கள் வாயிலாக இந்தப் பயிற்சிஅளிக்கப்படும் என்றார்

நேற்றுசட்டப்பேரவையில் தொழிலாளர் நலத்துறைமானியக் கோரிக்கைமீதுநடைபெற்றவிவாதத்தின் போதுகுறுக்கிட்டு இதனைத் தெரிவித்தஅமைச்சர் ஏற்கனவேதொடங்கப்பட்டதொழிற்சாலைகளில் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுஎன்றார் பெயர்ந்ததொழிலாளர்களுக்கான தங்குமிடங்கள் இடம் தவறாகப் பயன்படுத்தப்படுவதாகஎதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டைமறுத்ததொழிலாளர் துறைஅமைச்சர் திருமதிநிலோஃபர் கஃபீல் சங்கங்களில் தொழிற் பதிவு செய்தமற்றம் அடையாள அட்டைவைத்துள்ளதொழிலாளர் மட்டுமே அங்குதங்க அனுமதிக்கப்படுவதாகக் கூறினார்

தஞ்சாவூரில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்ததிட்டம் குறித்துமதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோஉள்ளிட்டபலர் மக்களிடம் தவறானகருத்தைபரப்பிவருவதாகக் குற்றம் சாட்டினார்

அஸ்ஸாம் மாநிலதலைநகர் குவஹாத்தியில் தொடர்மழையால் ஏற்பட்டநிலச்சரிவால் ஒருவர் உயிரிழந்தார் மத்தியப்பிரதேசமாநிலத்தில் முக்கியமான இரண்டுநக்ஸல் தீவிரவாதிகள் காவல்துறையினருடன் நடந்தமோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் உதகமண்டலம் அரசுதலைமைமருத்துவமனைக்குதேசியதரச்சான்றிதழ் கிடைத்துள்ளதாகமாவட்டககாதாரப் பணிகள் துறை இணை இயக்குநர் டாக்டர் இரியன் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் தேனிமாவட்டத்தில் வீடுதோறும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு ஏற்படுத்தப்படவேண்டும் என்றுமாவட்டஆட்சியர் திருமதிபல்லவிபல்தேவ் கேட்டுக் கொண்டுள்ளார்

மான்செஸ்டரில் நேற்றுமுன்தினம் மழையால் நிறுத்தப்பட்டமுதல் அரையிறுதிப்போட்டிநேற்றதொடர்ந்துநடைபெற்றது

உலகக்கோப்பைகிரிக்கெட் இறுதிப்போட்டிக்கு இந்தியாமுன்னேறமுடியாமல் போனதுளமாற்றம் முடிவு என்றுகூறியுள்ளபிரதமர் திருநரேந்திரமோடி இந்தப் அளிக்கும் போட்டிமுழுவதும் இந்தியஅணிசிறப்பாகசெயல்பட்டதாகதமதுடுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார்

இன்றுபர்மிங்ஹாமில் நடைபெறஉள்ள இரண்டாவதுஅரையிறுதியில் சாம்பியன் நடப்பு ஆஸ்திரேலியாவும் போட்டியைநடத்தும் இங்கிலாந்தும் மோதுகின்றன

மகளிர் சீனியர் பிரிவில் ராக்கிஹால்டர் தேவீந்தர் கவுர் ஆகியோர் தங்கம் வென்றனர்